மனு தாக்கல் தொடங்கியது

அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்

இன்று தகனம் செய்யப்பட்டது

இதற்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்படும்

தமிழகத்தில் வேட்பு மனுத் தாக்கல் நாளை தொடங்க உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் துறை கண்காணிப்பாளர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாலூூூூ சென்னை தலைமை செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு தேர்தல் நடைமுறைகள் வாக்காளர் சரிபார்ப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கெரிவிக்கார்

மக்களவை தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிக்க வலியுறுத்தம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது விழிப்புணர்வு பதாகைகள் வாசகங்கள் போன்றவற்றை பொது இடங்களில் கூடும் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது திருவள்ளுர் வேலூர் துத்துக்குடி காஞ்சிபுரம் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பேரணிகளையும் ஊர்வலங்களையும் தொடங்கி வைத்தனர் நாட்டுப்புற கலைகள் மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர்கள் தரும் தகவல்கள்

சி விஜில் என்ற ஸ்மார்ட் போன் செயலி மூலம் பெறப்படும் புகார்கள் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை முடிந்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள பாமக இரண்டாவது பட்டியலை வெளியிட்டுள்ளது அதன்படி புநீபெரும்புதூரில் அக்கட்சியின் துணைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் திண்டுக்கல்லில் பாமகவின் துணைப் பொதுச் செயலாளர் திரு ஜோதி முத்து வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் புதுவையில் முனைவர் திரு தன்ராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் தேமுதிக வேட்பாளர் பட்டியலை அக்கட்சித் தலைவர் திரு விஜயகாந்த் இன்று வெளியிட்டுள்ளார் விருதநகரில் திரு ஆர் அழகர்சாமி வடசென்னையில் திரு அழகாபுரம் மோகன்ராஜ் திருச்சியில் டாக்டர் வி இளங்கோவன் கள்ளக்குறிச்சியில் தேமுதிக துணை செயலாளர் திரு எல் கே சுதீஷ் போட்டியிடுகின்றனர் தஞ்சாவூர் தொகுதியில் தமாகா வேட்பாளராக திரு நடராஜன் போட்டியிடுவார் என்று அக்கட்சித் தலைவர் திரு ஜி கே வாசன் அறிவித்துள்ளார் இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்றார் திமுக தலைமயிலான கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளராக திரு ஏ கே பி சின்ராஜ் நாமக்கல்லில் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஈஸ்வரன் அறிவித்துள்ளார் திருபரங்குன்றம் இடைத்தேர்தல் தொடர்பான வழக்கில் வரும் வெள்ளிக் கிழமையன்று தீர்ப்பு வெளியாகும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது அஇஅதிமுக வேட்பாளர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று அறிவிப்பு வெளியிட்டது வழக்கில் நீதிபதி விசாரணை முடிந்து நவம்பர் இறுதி வாரம் கீர்ப்பு இந்த அறிவிக்கப்பட இருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டது வழக்கு நிலுவையில் இருப்பதால் திருப்பரங்குமன்றம் அரவக்குறிச்சி ஒட்டபிடாரம் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை இதில் திருபரங்குன்றம் தேர்தல் வழக்கில் விரைந்து தீர்ப்பு வழங்கமாறு நீதிபதி திரு வேல்முருகனிடம் முறையீடு செய்யப்பட்டது கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கரின் உடல் முழு அரசு மரியாதையுடன் மிராமாரில் இன்று தகனம் செய்யப்பட்டது அவரது இறுதிச் சடங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உட்பட பல்வேறு அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிஜேபியின் மூத்த தலைவர்களும் கலந்தகொண்டனர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள செய்தியில் சாதாரணமான எளிமை மிக்க தோற்றமுடைய மனோகர் பாரிக்கர் நேர்மையானவர் என்றும் மக்களிடையே செல்வாக்குப் பெற்றவர் என்றும் அவரது மறைவு நாட்டிற்கு பேரிழப்பாகும் என்றும் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கோவா மாநிலத்தின் முதலமைச்சராக இரண்டு முறை மனோகா் பாரிக்கா் சிறந்த ஆட்சியாளராக திறம்பட செயலாற்றியவர் என்றும் பாதுகாப்பு துறை அமைச்சராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சிறப்புமிக்க பணியாற்றியவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் இதனிடையே கோவா மாநில முதலமைச்சர் மறைவையடுத்து அம்மாநிலத்தில் அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் பணியை ஆளும் பிஜேபி மேற்கொண்டுள்ளது அம்மாநில சுட்டப்பேரவை தலைவராக உள்ள திரு பிரமோத் ஷவந்த் மற்றும் அம்மாநில மக்கள் நலத்துறை அமைச்சர் திரு விஷ்வஜித் ராளே ஆகியோர் பெயர்களை பரிசீலித்து வருவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு மைக்கேல் லோபோ தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் திரு காவ்லேக்கர் தலைமையில் அக்கட்சி உறுப்பினர்கள் கோவா ஆளுநர் திரு மிருதுளா சின்ஹாவை சந்தித்து அரசு அமைப்பதற்கான உரிமை கோரினர் மாலத்தீவில் இரண்டு நாள் அரசு முறை பயணம்மேற்கொள்ளும் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலியை இன்று சந்தித்தார் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் திரு ஷேக் இம்ரான் அப்துல்லாவையும் வெளியறவுத் துறை அமைச்சர் திரு அப்துல்லா ஷாகீப்பையும் சந்தித்து இருதரப்பு ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் அலுவலக பாஸ்போர்ட் மற்றம் ராஜிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு விசா வழங்குவது தொடர்பான உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்று எரிசக்தி மற்றும் வளர்ச்சி திட்டங்களை கூட்டாக மேற்கொள்வது தொடர்பாகவும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திருநாவுக்கரசை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு கோவை மாவட்ட தலைமை நீதிபதி திரு நாகராஜன் உத்தரவிட்டுள்ளார் கடந்த நான்கு நாட்கள் திருநாவுக்கரசிடம் சிபிசிஐடி காவல் துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டுள்ள சபரிராஜன் சதீஷ் வசந்தகுமார் மற்றும் திருநாவுக்கரசு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்

ஸ்கேட்டிங் பிரிவில் மகாராஷ்டிராவின் நித்தேஷ் தங்கப் பதக்கம் வென்றார்